தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் தீவிரமடைந்துள்ளது

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சேலம் கருமந்துறையில் மக்களவை தோ்தலுக்கான பிரச்சாரத்தை இன்று முறைப்படி தொடங்கினார் முப்படைகளை எதிர்கட்சியினர் அவமதிப்பதாக பிரதமர் திரு

தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது

திமுக சார்பில் ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

பாலு இன்று றீபெரும்புதூரில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுந்தரமூர்த்தியிடம் வேட்பு மனு தாக்கல் செய்தார் அதேபோல் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திரு

செல்வம் மாவட்ட ஆட்சியர் திரு

மதுரையில் திமுக தலைமையிலான கூட்டணயில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு

பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் சாந்தியும் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடிகர் மன்சூர் அலிகானும் மனு தாக்கல் செய்துள்ளனர் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் இந்திய மக்கள் கட்சி சார்பில் ஒருவரும் சுயேச்சை ஒருவரும் இன்று மனு தாக்கல் செய்தனர்

முதலமைச்சர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே

இதனையடுத்து தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் கள்ளகுறிச்சி தொகுதியில் போட்டியிடும் ஃதேமுதிக துணை செயலாளர் எல்

சுதீஸை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார்

பியூஷ்கோயல் வெளியிட இருப்பதாக பிஜேபி மாநிலத்தலைவரும் தூத்துக்குடி மக்களவை தொகுதி வேட்பாளருமான டாக்டர்

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் திங்கட்கிழமை தாம் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் குறிப்பிட்டார் கனிமொழி திமுக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி வெற்றிபெற்று ஆட்சி அமையும் போது ராமநாதபுரத்தில் அரசு மருத்துவ கல்லூாி அமைக்கப்படும் என்று கட்சியின் மகளிர் அணி தலைவர் கனிமொழி கூறியுள்ளார் ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி மற்றும் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி இடைத்தோதல் வேட்பாளர் சம்பத்குமார் ஆகியோருக்கு வாக்கு சேகரித்து பேசிய அவர் மேலும் ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்பட்டு குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படும் என்றார்

புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு அருண்ஜேட்லி திரு

அண்ணாதுரை இன்று தஞ்சை ரயில்நிலையம் அருகே துவக்கிவைத்தார்

தேர்தல் இருவரி பெரம்பலூர் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உள்ளுர் தொலைக்காட்சிகள் மற்றும் மின்னு ஊடகங்களில் தேர்தல் விளம்பரம் செய்ய ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவிடம் உரிய அனுமதி பெறவேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

தேர்தல் இருவரி சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தோதல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு பரிசுப்பொருட்கள் வழங்குவோர் குறித்து பார்வையாளர்களிடம் புகார் தெரிவிக்கலாம் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு

நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார்

முப்படையினரை எதிர்கட்சிகள் தொடர்ந்து அவமதித்து வருவதாக குறை கூறிய பிரதமர் இதுதொடர்பாக இந்திய மக்கள் எதிர்கட்சித்தலைவர்களை கேள்வி கேட்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்

அடுத்தமாதம் வெளியிடப்படும் உலக பொருளாதார ஆய்வறிக்கையில் இந்திய பொருளாதார வளர்ச்சி குறித்து விரிவாக வெளியிடப்படும் என அவர் தெரிவித்தார்

ஐம்முகாஷ்மீர் மாநில பிரிவினைவாத தலைவர்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மத்திய அரசு அதிகாரிகள் யாரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டார்கள் என தெரிகிறது

கோவில் றீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகுவிமர்சையாக நடைபெற்றது